திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது

சென்னையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மற்றும் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் இதனை வெளியிட்டனர்

தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கும் தஞ்சாவூர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் புதுச்சேரி என்

காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன இக்கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சிக்கு வேலார் கொகுகி ஒதுக்கப்பட்டுள்ளது

க

பிஜேபி வேட்பாளர்டபட்டியல் தமிழகத்தில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு

இதனிடையே மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களின் முதல் பட்டியல் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கட்சியின் தேசிய தலைவர் திரு அமீத்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திரு ராஜ்நாத்சிங் திரு கிரண் ரிஜுஜு உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர்

தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தின்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அளிப்பதில் உள்ள நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது

முகநூலில் அவர் பதிவிட்ட செய்தியில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு ராகுல் காந்தி அக்கட்சியை மட்டுமன்றி அனைத்து எதிர்கட்சிகளையும் திசை திருப்பி வருவதாக குற்றம் சாட்டினார்

ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சர்க்கரை ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இத்திட்டத்தின்கீழ் சிகிச்சை பெற முடியாது என்றும் கூறினார்

நாடு முழுவதும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணங்கள் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது

மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முஹமது சோலிஹ் மக்களவைத் தலைவர் குவாசிம் இப்ராஹிம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாஹித் ஆகியோரைச் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதில் இரு நாட்டு மக்களுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பது சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது உடனான உறவுகளுக்கு இந்தியா அதிமுக்கியத்துவம் மாலத்தீவு அளிக்கும்வகையிலும் வெளிப்படைத் தன்மை மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும்வகையிலும் இப்பயணம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த பயணத்தின்போது அவர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த சந்திப்பின்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என தெரிகிறது

இத்தகவலை அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது

இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்